எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

என பேரவைத் தலைவர் திரு தனபால் அறிவித்துள்ளார்

வழக்குத் தொடரப்பட்டுள்ளது

கைது செய்யப்பட்டிருப்பதாக வேளாண்துறை செயலர் திரு ககன்தீப் சிங் பேடி கூறியுள்ளார் தமிழகத்தில் இரண்டாயிரம் மினி கிளினிக்குகள் ஏற்படுத்தப்பட உள்ளதாக முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

அப்போது பேசிய அவர் இந்த மினி கிளினிக்கில் ஒரு மருத்துவர் ஒரு செவிலியர் ஒரு உதவியாள் பணியமர்த்தப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார்

பெருமளவு தளர்த்தப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்கள் கவனமாக ஊரடங்கு கையாள வேண்டுமென்று அவர் கேட்டுக் கொண்டார் இந்த நோய்த் தொற்று பரவலைக் கட்டுப்படுத்த அரசு எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு பொதுமக்கள் முழுஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார் மாநிலத்தில் பரிசோதனைகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வரும் வேளையில் இந்த நோய்த் தொற்றிலிருந்து குணமடைந்தோா் எண்ணிக்கையும் தொடா்ந்து அதிகித்து வருவதாக அவா் கூறினார் பொதுமக்கள் முகக்கவசம் அணிவதை தவறாமல் பின்பற்ற வேண்டுமென்றும் முதலமைச்சா் கேட்டுக் கொண்டாா் வரவிருக்கும் மழைக்காலத்தில் தண்ணீர் தேங்கி டெங்கு காய்ச்சல் பரவுவதை தடுக்க உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் முதலமைச்சர் உள்ளாட்சித்துறை அதிகாரிகளை அறிவுறுத்தினார்

ஆதிதிராவிட மக்களுக்கு தமிழக அரசு பாதுகாப்பு அரணாக திகழ்கிறது என முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் ஆதிதிராவிட மற்றும் பழங்குடியினர் ஆணைய கண்காணிப்புக் குழுக் கூட்டத்தில் பேசிய அவர் இதனைத் தெரிவித்தார்

முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி பிரதமருக்கு கோரிக்கை விடுத்துள்ளார் இதுதொடர்பாக அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இன்று எழுதியுள்ள கடிதத்தில் ஏற்கனவே அதிக கடன் பெற்றிருந்தாலும் உரிய நேரத்தில் திருப்பிச் செலுத்திய மாநிலத்தை ரிசர்வ் வங்கி குறைத்து மதிப்பிடுவதாக குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தில் உள்ள தொழில்துறையினர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் பெறும் கடன்களை உரிய நோக்கத்திற்காக பயன்படுத்துவதோடு கடனை உரிய நேரத்தில் திருப்பிச் செலுத்தி வருவதையும் முதலமைச்சர் தமது கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார் இதபோன்று விதிமுறைகளுக்கு உட்பட்டு நேர்மையாக செயல்படுவோருக்கு கடன் தர மறுப்பது அவர்களை தண்டிப்பதாகும் என்று குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் மாறாக நாட்டின் பொருளாதார நடவடிக்கைகளை விரிவுபடுத்த இவர்களை ஊக்குவிக்க வேண்டியது அவசியம் என்றும் தெரிவித்துள்ளார்

தனபால் தலைமையில் இன்று நடைபெற்ற அவையின் அலுவல் ஆய்வுக் குழுக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது முதல் நாளன்று மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு பிரணாப் முகர்ஜி கன்னியாகுமரி தொகுதி மக்களவை உறுப்பினர் எச் வசந்தகுமார் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜெ அன்பழகள் ஆகியோர் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்து பேரவை ஒத்தி வைக்கப்படும் என்று இந்தக் கூட்டத்திற்குப் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பேரவைத் தலைவர் திரு தனபால் தெரிவித்தார்

பன்னீர்செல்வம் தாக்கல் செய்யவிருப்பதாகவும் இந்த அறிக்கை விவாதமின்றி நிறைவேற்றப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்தக் கூட்டத் தொடரில் சில சுட்ட முன்வடிவுகள் தாக்கல் செய்யப்படும் என்றும் கேள்வி நேரம் இடம்பெறும் என்றும் அவர் கூறினார்

அப்போது பேசிய அவர் பல அடுக்கு தானியங்கி வாகன நிறுத்துமிடப் பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளை அறிவுறுத்தினார்

அவர்கள் நியாயமான தகுதியான வகையில் தேர்ச்சி பெறுவதற்கு உரிய நடவடிக்கைகளை தமிழக அரசு விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என திமுக தலைவர் திரு முகஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரியர்ஸ் தேர்வு எழுதாமல் அந்தப் பாடங்களில் மாணவர்கள் தேர்ச்சி பெற்றதாக அறிவித்ததற்கு அகில இந்திய தொழில்நுட்பக் குழு எதிர்ப்பு தெரிவித்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் கல்வியாளர்களிடம் உரிய ஆலோசனை நடத்தி பல்கலைக் கழக துணை இதுகுறித்து வேந்தர்களின் கருத்துகளையும் கேட்டறிந்து மாணவர்களின் எதிர்காலம் பாதிக்கப்படாதவாறு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் திரு

ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார் இதனிடையே அரியர் மாணவர்கள் தேர்ச்சி பெற்றதாக அறிவித்த தமிழக அரசின் முடிவை ரத்து செய்யக் கோரி உயர்நீதிமன்றத்தில் வழக்குத் தொடரப்பட்டுள்ளது இந்த வழக்கில் அரசு மற்றும் மனுதாரர் தரப்பு வாதங்களை கேட்டறிந்த நீதிபதிகள் எம்

கட்டாயக் கல்வி உரிமைச் சுட்டத்தின்கீழ் ஒதுக்கப்பட்ட இடங்களில் வேறு மாணவர்களை சேர்க்கக் கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இத்தொடர்பாள வழக்கு நீதிபதிகள் எம்

சுந்தரேஷ் ஆர் ஹேமலதா ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்னிலையில் இன்று விசாரணைக்கு வந்தபோது கட்டாயக் கல்வி உரிமைச் சட்ட இடங்களில் மாணவர் சேர்க்கை தொடர்பாள கால அட்டவணை வெளியிடப்பட்டிருப்பதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது ஆனால் அரசின் அறிவிப்பு பொதுமக்களை சென்றடையவில்லை என மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்தார் இதையடுத்து அரசின் காலஅட்டவணையை தலா ஒரு தமிழ் மற்றும் ஆங்கில நாளிதழில் வெளியிடுவதுடன் இந்த அறிவிப்பில் மாணவர் சேர்க்கையை கண்காணிக்கும் அதிகாரிகள் குழுவின் விவரங்களையும் வெளியிட வேண்டும் என தமிழக அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர் மேலும் கட்டாயக் கல்வி உரிமைச் சுட்ட இடங்களில் வேறு மாணவர்களை சேர்க்கக்கூடாது என்றும் நிரப்பப்படாத இடங்களின் விவரத்தை பள்ளி வாரியாக வெளியிடுமாறும் உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனர்

ககன்தீப் சிங் பேடி தெரிவித்துள்ளார்

எடப்பாடி பழனிசாமி சென்னையில் இன்று ஆளுநர் திரு

இந்த சந்திப்பின்போது மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் தலைமைச் செயலர் திரு சண்முகம் காவல்துறை தலைமை இயக்குநர் திரு